மோடிதீவிரவாதத்திற்கு எதிராக அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்

தொடர்ந்து பாடுபடுவோம் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

நிர்ணயித்கள்ளது

மத்திய அரசின் முடிவுக்கு ஏற்ப புறநகர் மின்சார ரயில்சேவையை தொடங்கவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது

குஜராத் மாநிலம் கெவாடியாவில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிரம்மாண்ட சிலை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்தகொண்டு பாதுகாப்புப்படையினரின் ஒற்றுமைக்கான அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பின்னர் உரையாற்றிய அவர் தீவிரவாதத்துக்கு எதிராக அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என்று வலியுறுத்தினார் உலகின் அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் இந்த ஒற்றுமை அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் தீவிரவாதத்துக்கு எதிரான போரில் ஆயிரக்கணக்கானோரை நாம் இழந்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் புல்வாமா தாக்குதல் சம்பவத்தக்கு பாகிஸ்தான் உறுதுணையாக இருந்ததை அந்நாடே ஒப்புக்கொண்டிருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார்

குடிமைப்பணி பயிற்சி அதிகாரிகளுடனும் காணொளி காட்சி வாயிலாக பிரதமர் கலந்துரையாடினார் அரசின் சேவைகளை பெறுபவர்களாக மட்டுமின்றி கொள்கைகளை வகுப்பதிலும் பொதுமக்கள் பங்கு பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் முன்னதாக சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பிரதமர் ஒற்றுமைக்கான உறுதிமொழியையும் செய்துவைத்தார் இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோர் தில்லியில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் ஒற்றுமைக்கான உறுதிமொழியை திரு அமித் ஷா செய்துவைத்தார் தமிழகத்தில் மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் சென்னை கிண்டியில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் முன்னாள் பிரதமர் இந்திராகாந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட தலைவர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் நமது அடையாளமாக பெற்றுள்ள தமிழ் எனும் உன்னத செல்வத்தை வளர்த்தெடுப்பதிலும் தமிழ் பேசும் நம் மாநிலத்தை இந்திய அரங்கில் உயர்த்துவதிலும் தொடர்ந்து பாடுபடுவோம் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

இந்நாளை போற்றி சிறப்பிக்கும் வகையில் தமிழக அரசின் சார்பில் கடந்த ஆண்டு முதல் தமிழ்நாடு விழா கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு நாள் கூறியிருக்கிறார் நாட்டில் சிறந்த நிர்வாகங்களை அளிக்கும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

சார்ஜாவில் இரவு ஏழனர் மணிக்கு தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் பெங்களுரு அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது